புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தரிதமாக மேற்கொள்ள அமைச்சர்கள் அடங்கிய ஐந்து குழுக்களை முதலமைச்சர்திரு எடப்பாடி பழனிசாமி நியமித்துள்ளார் தமிழகத்தில் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மதிப்பீடு செய்ய மத்தியக்குழுவினர் இன்று சென்னை வந்தடைந்தனர்

வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஐந்தாம் கட்ட பேச்சுவார்தை இன்று புதுதில்லியில் நடைபெற்றது

திரு நரேந்திரசிய் தோமர் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் இன்று ஆலோசனை நடத்தினர் பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையின்போது வேளாண் சட்டங்கள் தொடர்பாகவும் விவசாயிகளின் போராட்டம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்று புத்தில்லியில் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அள் விவசாயிகளுடன் திறந்த மனதுடன் பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் விரைவில் சுமூகத்தீர்வு எட்டப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் விவசாயிகள் எழுப்பியுள்ள அச்சங்கள் அனைத்துக்கும் இன்றைய கூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்படும் என்றும் வேளாண்துறை இணையமைச்சர் திரு கைலாஷ் சௌத்ரி கூறியுள்ளார் இதற்கிடையே வேளாண் சுட்டங்களுக்கு எதிராக தில்லியில் விவசாயிகள் மேற்கொண்டு வரும் போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழகத்தில் திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலத்தில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் பங்கேற்றார் புயல் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அமைச்சர்கள் அடங்கிய குழுவை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நியமித்துள்ளார் புயல் மற்றும் மழையால் ஏற்படடுள்ள பாதிப்புகள் குறித்து அவர் இன்று சென்னையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் நிாவரணப் பணிகளை மேற்கொண்டு விரைவில் இயல்பு நிலைக்கு கொண்டுவர அமைச்சர்கள் மற்றும் அனைத்துத் துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள அமைச்சர்கள் பிதங்கமணி எம்சிசும்பத் ஆகியோரும் திருவாரூர் மாவட்டத்திற்கு திருகேபி அன்பழகன் திரு காமராஜ் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் நாகை மாவட்டத்தில் நிவாரண பணிகளை திரு எஸ்பிவேலுமணி திருஒஎஸ்மணியன் டாக்டர் விஜயபாஸ்கர் ஆகியோரும் செங்கல்பட்டு மற்றம் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அமைச்சர் திரு செங்கோட்டையன் திரு பெஞ்சமின் ஆகியோரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வார்கள் மாவட்டத்திற்கு சென்னை உட்பட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு ஜெயக்குமார் திரு பாண்டியராஜன் ஆகியோரும் பணிகளை மேற்கொள்ள தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக நம்பகத்தகுந்த ஊடகங்களில் வரும் செய்திகளை மட்டுமே கேட்குமாறும் வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று தாம் கேட்டுக் கொள்வதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் இதனிடையே புயல் மழை காரணமாக உயிரிழந்த ஏழு பேரின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சும் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார்

மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் திரு தரம்வீர் ஜா திரு ஒ பி சுமன் டாக்டர் பாவ்பாண்டியன் திரு அமித் குமார் ஆகியோரும் வந்துள்ளனர் இந்தக்குழுவினர் இன்று மாலை தலைமைச் செயலர் திரு சண்முகத்தை சந்தித்துப் பேசினர் மத்தியக்குழுவினர் இரண்டு குழுக்களாகப் பிரிந்து நாளையும் நாளை மறுநாளும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நிவர் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து நேரடியாக ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் உலக பொருளாதார வளர்ச்சிக்கு சுயசார்பு இந்தியா இயக்கம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் சர்வதேச அறிவியல் மாநாட்டை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிஎஸ்ஐஆர் தொழில்நுட்ப மையத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சியை புவனேஸ்வரில் அவர் காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்து பேசினார் களிமவள வளர்ச்சி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண்பதில் இந்த மையம் உறுதுணையாக இருப்பதாக தெரிவித்தார்

பழங்கால பாரம்பரியத்துடன் நவீன அறிவியல் மற்றும் கணிதத்தை ஒன்றிணைத்து விஞ்ஞானிகள் புதுமைகளை படைத்து சாதிக்கவேண்டும் என்றும் தொழில் மற்றும் சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வுகாணவேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார்

இதனையடுத்து புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவைத்தலைவர் திரு ஓம் பிர்வா எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு இப்புதிய கட்டிடம் கட்டப்படவுள்ளதாக தெரிவித்தார்

மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பொதுமக்களின் நலன் கருதி போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் வகையில் நாளை மறுநாள் முதல் ரயில் சேவை நேரத்தை நீட்டிக்க கொல்கத்தா மெட்ரோ ரயில் நிறுவனம் முடிவு செய்துள்ளது

கொல்கத்தா மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இந்த முடிவு பாராட்டத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ்கோயல் கூறியுள்ளார் உலக மண்வள தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது மண்வளத்தின் முக்கியத்துவம் குறித்தும் மண்வள ஆதாரங்களை பாதுகாப்பது குறித்தும் முழு கவனம் செலுத்தும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் ஐந்தாம் தேததி மண்வள தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மண்வளத்தை பாதுகாப்பதில் இந்தியா மேற்கொண்ட பணிகள் பல்வேறு நாடுகளுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் கூறியுள்ளார் உலக மண்வள தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள டிவிட்டர் செய்தியில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் உலகளவில் மண்வளத்தை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை உருவாக்கவேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தியுள்ளார்

மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் காரணமாக இந்த நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விடுதிகள் செயல்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது விடுதிகளில் தங்க மாணவர்கள் தங்களது பெற்றோர்களின் சம்மத கடிதத்தை சமர்ப்பிக்கவேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஒருங்கினைந்த வடகிழக்கு அணி இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது

இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் ஒன்று நாற்பது மணிக்கு தொடங்குகிறது

இதனிஎடயே காயம் காரணமாக ரவீந்திர ஜடேஜா எஞ்சியுள்ள போட்டிகளில் பங்கேற்க மாட்டார் என்றும் அவருக்குப் பதிலாக சா்துல் தாக்கூர் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது